நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தொற்று கண்டறியப் பட்டுள்ளது

மக்களின் அன்றாட வாழ்க்கைப் பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை கண்டு பிடிப்பதற்கான ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் மாணவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார் கொரோனா சூழ்நிலைக்கு இடையில் ஹேக்கத்தான் போட்டியை நடத்துவதே முக்கிய சவாலுக்கு தீர்வு தான் என்று அவர் கூறினார் மழைப் பொழிவின் அளவை முன் கூட்டியே கணிக்கவும் பலமுறை பயன்படுத்த தக்க சானிடரி நாப்கின்களை தயாரிக்கவும் பயனர்களின் முகத்தையே மின்னணு சாதனங்களுக்கான கடவுச் சொல்லாக பயன்படுத்தவும் மாணவர்கள் உருவாக்கியுள்ள புதுமையான தீர்வுகள் பாராட்டத்தக்கது என்று பிரதமர் தெரிவித்தார் கேரளத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிப்பது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற ஒருமைப்பாட்டிற்கு உதாரணம் என்றும் இது போன்ற புதுமைகளால் நாட்டின் தொலைதாரப் பகுதிகளில் உள்ள ஏழைகளும் தங்களுக்கு தேவையான சேவைகளை எளிதில் பெற முடியும் என்றும் அவர் கூறினார்

நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தி உள்ளார் திலகரின் நினைவு நாளில் நாடு அன்னாருக்கு தலை வணங்குவதாகவும் திலகரின் சிந்தனைகள் துணிச்சல் நீதி உணர்வு மற்றும் சுயாட்சி பற்றிய அன்னாரின் கருத்துக்கள் அனைவருக்கும் ஊக்கமளிக்கக் கூடியவை என்றும் ட்விட்டரில் பிரதமர் கூறியுள்ளார் திலகர் நினைவு நாளை ஒட்டி கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கழகம் சார்பில் இன்று நடைபெற்ற இணையவழி கருத்தரங்கில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பேசுகையில் திலகரின் சுதேசி இயக்கம் பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டம் ஆகிய இரண்டிற்கும் உணர்வு ஒன்றுதான் என்றார்

நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்துள்ளார்

ஆயுஷ்மான் பாரத் இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரதமரின் ஜன் ஆரோக்யா திட்டதினாலும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் புதிய நன்மைகள் ஏற்பட்டுள்ளன இத்திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்ட்டுள்ளது மகளிர் மற்றும் குழந்தைகளின் உடல்நலத்தை பேணவும் மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறது மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு ஆரோக்யமான ஊட்டச்சத்து மற்றும் சிகிச்சை வழங்க போஷண் அபியான் பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் அமலாகி வருகின்றன

உலக அளவில் இதுவே மிக குறைவான உயிரிழப்பு விகிதமாகும்

இவர்களில் வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த ஒருவர் நிமோனியா உள்ளிட்ட பிரச்சனைகளாலும் திருக்கனூரைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா தொற்று தீவிரமானதாலும் உயிரிழந்ததாக அவர் தெரிவித்துள்ளார்

மத்திய உள்துறை அமைச்சக அறிவுறுத்தலின்படி கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி சுதந்திர தின விழா நடத்தப்படும் என்றும் புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது

இது குறித்து முதலமைச்சர் திரு

நாராயணசாமி

புதுச்சேரி அரசு அனுமதி அளித்ததன் பேரில் பள்ளிவாசல்களில் நடைபெற்ற தொழுகைகளில் முகக் கவசம் சானிடைசர் பயன்பாடு உடல் வெப்ப பரிசோதனை சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகளை பின்பற்றி முஸ்லீம் சமூகத்தினர் கலந்து கொண்டனர்

பக்ரீத் திருநாளை ஒட்டி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டு இருந்தனர்

கப்பல் கட்டும் தளத்தில் உள்ள பாதுகாப்பு ஊழியர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்